பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

கொண்டாடப்பட்டது

சூரப்பாவிடம் விளக்கம் கோரப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார் டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார்

கோவிட் தொற்றுக்கான தடுப்பூசி ஆராய்ச்சி பணிகள் குறித்து இன்று ஆய்வு நடத்திய பிரதமர் பரிசோதனைகள் செய்து கொள்ள முன்வரும் அனைவருக்கும் குறைந்த கட்டணத்தில் விரைவாக பரிசோதனை செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்றார் மருத்துவ சிகிச்சை மற்றும் தடுப்பூசி குறைந்த செலவில் எளிதில் கிடைக்க செய்வது என்ற அரசின் உறுதிபாட்டையும் இந்த ஆய்வின் போது பிரதமர் மீண்டும் உறுதிபடுத்தினார்

மேலும் கோவிட் தொற்றுக்கு அளிக்கப்படும் பாரம்பரிய சிகிச்சை முறைகளை அங்கீகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திர மோடி எடுத்துரைத்துள்ளார் பொதுவான மருந்துகளை பெருமளவில் உற்பத்தி செய்து உலகம் முழுவதும் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் இந்திய தொழில் வர்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இந்தியாவில் தான் அதிக அளவிவான மருந்து தொழிற்சாலைகள் உள்ளதாக கூறினார்

அருணாச்சல பிரதேச மாநிலமும் லடாக் யூனியன் பிரதேசமும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் என வெளியுறவுத் துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது

எல்லைப்புற மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு பணிகள் தான் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கான அகில இந்திய ஒதுக்கீட்டு இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்த ஆண்டு இடஒதுக்கீடு வழங்க வாய்ப்பில்லை என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

நீட் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளதால் தற்போது இடஒதுக்கீடு வழங்குவது குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது இதுகறித்து திமுக தலைவர் திரு மு க வஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் மத்திய அரசின் நிலைப்பாடு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அரசின் மனப்பான்மையை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார்

பாமக் நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு விடுத்துள்ள அறிக்கையில் அகில இந்திய தொகுப்புக்கான மருத்துவ இடங்குளுக்கு நடப்பாண்டிலேயே இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மத்திய அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அகில இந்திய தொகுப்புக்கு மாநில அரசுகளால் வழங்கப்படும் மருத்துவ இடங்களில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பது அநீதியாகும் என மதிமுக பொதுச் செயலாளர்திரு வைகோ கூறியுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கவாமின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளைபொட்டி குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாமின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் எளிமை மற்றும் அறிவின் இலக்கணமாக டாக்டர் அப்துல் கலாம் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் பிரதமா் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளா்ச்சிக்காக அப்துல்கலாம் ஆற்றிய பங்கு அளப்பறியது என்று கூறியுள்ளார் விஞ்ஞானி முதல் குடியரசுத் தலைவர் வரை அவர் ஆற்றிய பணி நாட்டு மக்கள் அனைவருக்கும் உந்து சக்தியாக உள்ளது என்றும் பிரதமா் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் சாா்பில் இந்நாள் இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டது கனவு காணுங்கள் கனவுகளிலிருந்து சிந்தனைகள் பிறக்கும் சிந்தனைகள் செயல்களாகும் என்று கூறியதன் மூலம் இளைஞர்களுக்கு என்றும் வழிகாட்டியாகத் திகழும் அப்துல் கலாமின் பிறந்த நாளில் அவரை வணங்கி போற்றுவதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா்

அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக அப்பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் திரு சூரப்பா நடந்து கொண்ட விதம் குறித்து அவரிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் துணைவேந்தருக்கு மேல் இணை வேந்தர் வேந்தர் தமிழக அரசு ஆகியவை இருக்கும் போது மத்திய அரசுக்கு நேரடியாக கடிதம் எழுதிய திரு சூரப்பாவின் நடவடிக்கை ஒழுங்கீனமானது என்றார் எத்தகைய சூழ்நிலையிலும் தமிழக அரசு இடஒதுக்கீட்டிற்கு பாதிப்பு ஏற்படுவதை அனுமதிக்காது என்றும் திரு சண்முகம் கூறியுள்ளார்

பழனி முருகன் கோயிலுக்கு பஞ்சாமிர்தம் தயாரிப்பதற்காக ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் தேவஸ்தானம் சார்பில் விவசாயிகளிடமிருந்து மீண்டும் நேரடியாக நாட்டு சர்க்கரை கொள்முதல் செய்வதை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பனன் இன்று தொடங்கி வைத்தார்

ஏற்கனவே விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பழனி தேவஸ்தானம் நாட்டு சர்க்கரையை கொள்முதல் செய்து வந்த நிலையில் கடந்த ஆறு ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடதக்கது

இந்நாளையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன யுனோஸ்கோ அமைப்பால் உலக புராதன நினைவுச் சின்னமாக அறிவிக்கப்பட்ட நீலகிரி மலை ரயில் தினம் இன்று கொண்டாடப்பட்டது விளையாட்டுச் செய்திகள் டென்மார்க் ஓபன் பேட்மின்டன் போட்டியின் காலிறதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது